பரிசீலிக்க வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

தெலங்கானா மாநில சட்டப்பேரவை கலைக்கப்பட்டுள்ளது

புதிய அமைச்சரவை பதவியேற்கும்வரை பொறுப்பில் நீடிக்குமாறு அம்மாநில ஆஞநர் திரு இ எஸ் எல் நரசிம்மன் முதலமைச்சரை கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்திய அமெரிக்க வெளியுறவு மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் இடையே இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடா்பாக இன்று புதுதில்லியில் முக்கிய பேச்சுக்கள் நடைபெற்றன

ஒரு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்கள்கிடைத்தன இனி விரிவான செய்திகள் முன்னாள் பிரதம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம்சாட்டப்பட்டு சிறையில் உள்ள பேரறிவாளனின் கருணை மனுவை தமிழ்நாடு ஆளுநர் பரிசீலிக்க வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

பேரறிவாளன் உள்ளிட்டோரின் விடுதலை குறித்து தமிழக அரசே முடிவு செய்யலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்பதாகவும் உடனடியாக அவர்களை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டுமென்றும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் டுவிட்டர் செய்தியில் கேட்டுக் கொண்டுள்ளார் மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யுனிஸ்ட் பாமக மதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் இவர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளன

திரு என் கே சிங் தலைமையிலான இக்குழு இன்று சென்னையில் முதலமைச்சா் அமைச்சா்கள் மற்றும் அதிகாரிகளுடன் மாநில நிதி நிலைமை குறித்து ஆலோசனை மேற்கொண்டது அப்போது அக்குழுவிடம் தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை அளித்து பேசிய முதலமைச்சர் முந்தைய நிதிக்குழுக்களின் முடிவுகளால் தமிழகத்திற்கு ஏற்பட்ட இழப்பை சிி செய்யும் வகையில் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டுமென்று வலியுறுத்தினாா் நிதிப் பகிா்வில் தமிழகம் உபரி மாநிலம் என்று முந்தைய நிதி ஆணையங்கள் எடுத்த முடிவு தவறானவை என்று அவர் தெரிவித்தார் நாட்டின் வளங்களை முறையாக பயன்படுத்தாத மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி வழங்கி தமிழகம் போன்று சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு நிதியை குறைக்கக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டார்

பின்னா் செய்தியாள்களிடம் பேசிய நிதி ஆணையத்தின் தலைவா் திரு என் கே சிங் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகத்தின் பங்களிப்பு சிறப்பாக உள்ளது என்றார் தேசிய சராசியைக் காட்டிலும் தமிழகத்தில் தனிநபர் வருமானம் அதிகரித்திருப்பதுடன் வறுமைக் கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதாக அவர் கூறினார் மத்திய தொகுப்பிலிருந்து மாநில அரசுக்கான நிதிப் பகிா்வு குறைந்திருப்பதாக முதலமைச்சள் கூறிய கருத்துக்கள் ஆய்வு செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் முதல் முறையாக நிதி ஆணையத்தின் அறிக்கை தயாரிக்கப்படும்போது மாநில அரசுகளின் கருத்துக்கள் கருத்தில் கொள்ளப்படும் என்று திரு என் கே சிங் தெரிவித்தார் தெலங்கானா மாநில சட்டப்பேரவை இன்று கலைக்கப்பட்டது இதற்கான தீர்மானம் இன்று ஐதராபாத்தில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரசேகரராவ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து திரு சந்திரசேகர ராவ் மாநில ஆளுநர் திரு இ எஸ் எல் நரசிம்மனை சந்தித்து தீர்மான நகலை அளித்தார் அதனை ஏற்றுக் கொண்ட ஆளுநர் அடுத்த அமைச்சரவை பதவி ஏற்கும்வரை பொறுப்பில் நீடிக்குமாறு கேட்டுக்கொண்டார் இதன் மூலம் தெலங்கானா மாநிலம் உருவாக்கப்பட்ட பிறகு முதலாவதாக அமைந்த அரசு முடிவுக்கு வந்துள்ளது

விரைவில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாகவும் தெரிகிறது சுட்டமன்றம் முன்கூட்டியே கலைக்கப்பட்டதை காங்கிரஸ் உள்ளிட்ட அம்மாநில எதிர்க்கட்சிகள் குறை கூறியுள்ளன குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ ஐந்து பேரை கைது செய்துள்ளது

பின்னா் இவா்கள் சென்னையில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜாபடுத்தப்பட்டனா்

அரசியல் சாசனத்தால் உறுதி செய்யப்பட்ட உரிமைகளைப்பெற தகுதியானவர்கள் என்று தீர்ப்பளித்தது இந்த பிரிவை இந்திய தண்டனைச் சட்டத்திலிருந்து நீக்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்திய அமெரிக்க வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்களின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துதல் இந்தோ பசிபிக் மண்டலத்தில் பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகித்தல் வாத்தகம் முதலீடு ஆகியவற்றை மேம்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து இருதரப்பும் விரிவாக ஆலோசனை நடத்தின வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு மைக்கேல் பாம்பேயோ அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஜேம்ஸ் மாடிஸ் மற்றும் இருநாட்டு உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு தொடர்பான தகவல் பரிமாற்றம் மற்றும் கூட்டு செயல்பாட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது

இந்த ஒப்பந்தத்தால் இரு நாட்டு பாதுகாப்பு படைகளுக்கிடையே கூடுதல் ஒத்துழைப்பு ஏற்படும் என்று அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ஜேம்ஸ் மாடிஸ் தெரிவித்தாா் அனுசக்தி எரிபொருள் விநியோகக் குழுவில் இந்தியா உறுப்பு நாடாக இணைவது பயங்கரவாதத்தை ஒடுக்குதல் போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் கூறினார் மூன்று நாடுகளுக்கு ஐந்து நாள் அரசுமுறைப் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று தனது பயணத்தின் இறுதியாக பல்கேரியாவிலிருந்து செக் குடியரசு தலைநகர் ப்ராக் சென்றடைந்தார் முன்னதாக அவா் இன்று பல்கேரியாவில் அந்நாட்டு அதிபா் திரு ருமேன் ரடேவை சந்தித்து பேசினாா் அவருக்கு மகாத்மா காந்தியின் ஹிந்த் ஸ்வராஜ் என்ற நூலை பரிசளித்தாா் தலைநகர் சோபியாவின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பூங்காவில் மகாத்மாகாந்தி சிலையையும் அவர் திறந்து வைத்தார் தரவுகள் ஆய்வு ரோபோடிக்ஸ் நானோ தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டுமென்று திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தினார் சிறு செயற்கைக்கோள் செலுத்து வாகனங்களை வடிவமைத்து உருவாக்கும் பணியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ மும்முரமாக ஈடுபட்டு வருவதாக அதன் தலைவர் டாக்டர் கே சிவன் தெரிவித்துள்ளார்

மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமின் ஜன்தன் எனப்படும் அனைவருக்கும் வங்கித் திட்டம் கடலூர் மாவட்டத்தில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது

நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் கலாச்சாரத்தை மாணவர்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் என்றார்

ஸ்ரேயா அகர்வால் திவ்யன்சிங் இணை பத்து மீட்டர் ஏர் ரைபில் பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்றது இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை லண்டன் ஓவல் மைதானத்தில் தொடங்குகிறது இந்த போட்டித் தொடரில் மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் இங்கிலாந்து முன்னிலையில் உள்ளது